இன்று மத்திய பிரதேஷ் மாநில அரசின் விவசாயிகள் மாநாட்டில் காணொளி காட்சி மூலம் உரையாற்றிய அவர் கடந்த ஐந்தாறு ஆண்டுகளில் இந்தியாவில் உருவாக்கப்பட்டுள்ள நவீன வேளாண் முறைகளை இன்று உலகமே விவாதித்து வருவதாகவும் நாட்டின் விவசாயிகள் அனைவருக்கும் எளிதாக கடன் கிடைக்க ஏதுவாக கிசான் கடன் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் வேளாண் விளைப் பொருட்களுக்கான சேமிப்பு கிடங்குகள் மற்றும் குளிர்பதன வசதிகளை அதிகரிக்க அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார் தொழில் வர்த்தக துறையினர் இத்தகைய திட்டங்களில் அதிகம் முதலீடு செய்ய வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் எதிர்கட்சிகள் விவசாயிகளை அரசியலுக்கு பயன்படுத்திக் கொள்வதாக திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டினார் இதே கட்சிகளின் பழைய தேர்தல் அறிக்கைகள் மற்றும் கோரிக்கைகளை எடுத்துப் பார்த்தால் அதற்கும் அண்மையில் கொண்டு வரப்பட்டுள்ள வேளாண்குறை சீர்திருத்தங்களுக்கும் வித்தியாசம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளலாம் என்று அவர் கூறினார் வேளாண் துறைக்கான புதிய சட்டங்களில் வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்த பட்ச நீக்கப்படவில்லை என்றும் குறைந்த பட்ச ஆதரவு விலை வழங்கும் நடைமுறை தொடரும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேலும் கூறினார் மோடி அசோச்சேம் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை அசோச்சேம் தொழில் வர்த்தக கூட்டமைப்பின் நிறுவன வார விழாவில் காணொளி காட்சி மூலம் உரையாற்ற இருக்கிறார் நடப்பு நூற்றாண்டின் சிறந்த தொழில் நிறுவனத்திற்கான அசோச்சேம் விருதை பிரதமர் இந்நிகழ்ச்சியின் போது டாடா குழுமத்தின் தலைவர் திரு ரத்தன் டாடாவிற்கு வழங்குவார்

ராஜ்நாத் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி அமைப்பின் சார்பில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற விழாவில் தேச சேவையில் முக்கிய பங்காற்றிய விஞ்ஞானிகளுக்கு விருது வழங்கி பாராட்டினார்

கடல்சார் நிலவரங்களையும் எல்லைப்புற நிலவரங்களையும் கண்காணிக்க டிஆர்டிஓ அமைப்பினால் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்ப வசதிகளை முறையே கடற்படைத் தலைவர் மற்றும் தலைமை ராணுவ தளபதியிடம் வழங்கப்பட்டன பாதுகாப்புத் தேவைகளுக்காக டிஆர்டிஇ விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட புதிய தொழில் நுட்பங்கள் கொரோனா நிலவரங்களை சமாளிப்பதிலும் பெருமளவு உகவி இருப்பதை பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டிப் பாராட்டினார் பியூஷ் கோயல் பிரச்சனையால் கொரோனா சவால்களை பொருளாதாரத்தை மேலும் தாராளமயமாக்கி வர்த்தகம் புரிவதை எளிமைப் படுத்துவதற்கான வாய்ப்பாகவே இந்தியா பயன்படுத்திக் கொண்டுள்ளதாக மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறி உள்ளார் இந்தியாவிற்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் இடையிலான பொருளாதார உறவுகள் குறித்து இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு சார்பில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் வெளிநாட்டு முதலீடுகளை அதிக அளவில் ஈர்ப்பதற்கு ஏற்றதாக நேரடி அன்னிய முதலீட்டுக் கொள்கைகளை மாற்றும் முயற்சிகளில் அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார்

வெங்கடசுப்பா ரெட்டியார் புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் அமரர் வெங்கடசுப்பா ரெட்டியார் பிறந்த நாளான இன்று மறைமலை அடிகள் சாலை கடலூர் சாலை சந்திப்பில் உள்ள அன்னாரின் சிலைக்கு முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி சட்டப் பேரவைத் தலைவர் திரு சிவக் கொழுந்து நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் ஆகியோர் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி போராட்டம் விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு ஆதரவாக இன்று புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியினர் அண்ணா சிலை அருகே உண்ணாவிரதப் போராட்டத்தில் ஈடுபட்டனர் முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி மாநில அமைச்சர்கள் பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு ஏவி சுப்பிரமணியன் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் இடது சாரிகள் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட தோழமைக் கட்சியினரும் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டனர் இதற்கிடையே ஆளும் காங்கிரசின் மற்றொரு தோழமைக் கட்சியான திமுக விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு ஆதரவாக இன்று வில்லியனூரில் தனியாக உண்ணாவிரதப் போராட்டம் நடத்தியது புதுச்சேரி வடக்கு மாநில திமுக அமைப்பாளர் திரு எஸ்பி சிவக்குமார் தெற்கு மாநில அமைப்பாளர் திரு ஆர் சிவா சட்டமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேசன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலர் திரு தேவ பொழிலன் உள்ளிட்டோர் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டனர் ஏனாம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கான பிஜேபி மேலிட பொறுப்பாளர் திரு நிர்மல் குமார் சுரானா ஏனாம் பிராந்தியத்தில் கட்சியை வலுப்படுத்துவது குறித்து இன்று ஏனாமில் பிஜேபி நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார் மாநில பிஜேபி துணைத் தலைவர் திரு தங்க விக்கிரமன் ஏனாம் மண்டல பிஜேபி தலைவர் திரு துர்கா பிரசாத் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் ராமதாஸ் புதுச்சேரியில் பிஜேபி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டுமானால் முதலில் மாநிலத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டுமென முன்னாள் மக்களவை உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் கூறி உள்ளார்

திருவாருர்கடலூர் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும் இதர உள் மாவட்டங்களின் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக் கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

சிறுபான்மையினர் உலக சிறுபான்மையினர் உரிமைகள் தினமான இன்று மத நல்லிணக்கம் அனைத்து சிறுபான்மை பிரிவினருக்கும் மரியாதை உள்ளிட்ட கருத்துக்களை வலியுறுத்தும் வகையில் தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துகிறது இந்திய அரசியல் சாசனம் மொழிமத இன மற்றும் கலாச்சார சிறுபான்மையினர் உட்பட அனைத்து மக்களுக்கும் சமமான உரிமைகளை வழங்குகிறது